மேம்படுத்தவேண்டும் என்று புளும்பெர்க் வர்த்தக மாநாட்டில் பிரதமர் திரு நநரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

ஊடகங்களில் வெளியான தகவலை நிதியமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது

உள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

தமிழக இருமாநில முதலமைச்சர்களிடையே இன்று திருவனந்தபுரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பொருளாதார வளர்ச்சியை உறுதிசெய்யும் வகையில் வர்த்தக ஒத்துழைப்பை நீடித்த மேம்படுத்தவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புளுபெர்க்கில் நடைபெற்ற உலக வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் இதை தெரிவித்தார் பின்னர் தன்னார்வ தொண்டுநிறவனர் மைக்கேல் புளும்பெர்க்கையும் சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேச்சு நடத்தி வருகிறார் இந்த சந்திப்புக்கு பின்னர் வர்த்தக வட்டமேஜை மாநாட்டில் பிரதமர்கலந்துகொள்ளவிருக்கிறார் அதன்பின்னர் நியுசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டென் பெல்ஜியம் பிரதமர் சார்லஸ் மைக்கல் ஆகியோரையும் சந்திக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி திட்டமிட்டுள்ளார் பயங்கரவாதம் குறித்த தெளிவான செய்தியை பிரதமர் திரு நரேந்திரமோடி பாகிஸ்தானுக்கு உரத்த குரலில் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இஸ்லாமிய பிரிவினைவாத தீவிரவாத பிரச்சினைக்கு பிரதமர் மோடியால் தீர்வுகாணமுடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நியுயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுசபை உச்சி மாநாட்டை ஒட்டி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பும் பிரதமர் திரு மோடியும் பயங்கரவாதம் குறித்து விரிவான பேச்சுக்களை நடத்தினர் இந்த சந்திப்புக்கு பின்இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் காஷ்மீர் பிரச்சினைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் விரைவில் தீர்வுகானும் என்று திரு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழழப்புக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப்புக்கு தமது நன்றியை தெரிவித்துக்கொள்வதாக கூறிய பிரதமர் இந்தியாவின் நெருங்கிய நண்பராக அவர் இருப்பது குறித்தும் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே செய்தியாளர்களிடம் பேசுகையில் பசிபிக் நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசியதாக தெரவித்தார் இருதரப்பு தீவு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தியதாக கூறினார் வளர்சிக்கான கொள்கைகள் திட்டமிடப்படவேண்டும் என்றும் நிலைபான வளர்ச்சியையும் சமத்துவத்தையும் மக்களின் வாழ்க்கைத்தரத்தையும் உயர்த்தும் வகையில் வர்த்தக பொருளாதார கொள்கைகள் அமையவேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கு எடுக்கப்படும் உலகளாவிய முயற்சிகளுக்கு இந்தியா தனது பங்களிப்பை தருவதில் உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதற்னன இலக்குகளை திட்டமிடுவதிலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்தியா தனது பங்களிப்பை செலுத்தும் என்றும் அவர் கூறினார்

துய்மை இந்தியா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை சார்பில் குளோபல் கோல் கீப்பர் விருது வழங்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி கோடிக்கணக்கான இந்திய மக்களின் ஒத்துழைப்போடு துய்மை இந்தியா இயக்கம் வெற்றி பெற்றுள்ளதாகவும் இந்த விருது கிடைத்த பெருமையை நாட்டு மக்களுடன் தாம் பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிட்டார்

ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இக்கப்பலை பணியில் சேர்த்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊல்சார் தீவிரவாத நடவடிக்கைகள் பெருகி வருவதால் அதனை தடுப்பதற்காக பிராந்திய அளவிலான கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றார் கடல்சார் போக்குவரத்து இந்தியா உட்பட உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு ஊன்றனோலாக திகழ்வதாக அவர் கறினார் எனினும் தற்போது தீவிரவாதம் போதைப்பொருள் மற்றும் ஆள் கடத்தல் போன்ற நடவடிக்கைகளும் கடல்வழியாக நடடபெறுவது அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனை தடுப்பதற்கு இந்திய கடலோர காவல்படை பிற அமைப்புகளுடன் இணைந்துசிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு ராஜ்நாத்சிங் பாராட்டு தெரிவித்தாா்

இதனை தெரிவித்த நிதித்துறைச் செயலர் திரு ராஜீவ்குமார் பொதத்தறை வங்கிகளை முடும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவை மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் கூறினார் பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் கூடுதலான மூலதனத்தை அளிப்பதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தும் முடிவில் மத்தியஅரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாநில அரசுகளுக்கு வழங்குவதற்கு போதமான வெங்காயம் கையிருப்பில் உள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பஸ்வான் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தேவைப்படும் வெங்காயத்தை மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார்

தமிழக கேரளா மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் நிலையிலான பேச்சுவார்த்தை இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது தமிழக முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேரள முதலனமச்சர் திரு பினராயி விஜயன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் இதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்த பேச்சுவார்த்தை சுமுகமாக நடைபெற்றதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

நதிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நல்ல தொடக்கமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்ததாக திரு பினராயி விஜயன் தெரிவித்தார்

மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி ஆதித்யா மேத்தா இணை தாய்லாந்து இணையை வென்று பட்டத்தை கைப்பற்றியது